எளிதாக வர்த்தகம் செய்ய மத்திய அரசு ஊக்கமளிப்பதால் உலக தொழில் வளர்ச்சிப் பட்டியலில் இந்தியா முன்னேறியுள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார்

உறுப்பினர்கள் விவாதங்களை நடத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

வெலிங்டனில் இன்று நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான நான்காவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சூப்பர் ஓவரில் வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் தேவையான சுட்டங்களை இயற்ற வேண்டும் என்று அரசியலமைப்புச் சுட்டம் நாடாளுமன்றத்திடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் எதிர்பார்க்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

ராமஜென்மபூமி தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்போதும் நாட்டு மக்கள் தங்களின் பக்குவத்தை வெளிப்படுத்தியதற்காக குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் மகளிரும் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் அனைவரும் இணைவோம் அனைவரும் முன்னேறுவோம் திட்டங்களின் மூலம் பரவலான முறையில் அனைவருக்கும் நலத்திட்டங்கள் சென்றடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் பாகிஸ்தாளில் வாழும் இந்துக்களும் சீக்கியர்களும் பெரும் இன்னல்களுக்கு உள்ளானதாகவும் அவர்களின் இன்னலை போக்குவதற்கு காந்தியடிகள் விரும்பியதாகவும் குறிப்பிட்ட குடியரசுத் தலைவா் அவா்களின் நலனுக்காகவே குடியுரிமை திருத்தச் சுட்டம் அமல்படுத்தப்பட்டதாகத் தெரிவித்தார்

சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் முதல்முறையாக அவர்களுக்கான சைகை சிறப்பு அகராதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

காங்கிரஸ் திமுக ராஷ்ட்ரீய ஜனதாதள் இடதுசாரி மற்றும் இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தனா்

சொத்துக்கள் உருவாக்கத்திற்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகமய பொருளாதாரத்தில் பல நாடுகளில் மந்த நிலை ஏற்பட்டிருப்பதன் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படுகிறது என்று கூறினார் வரும் நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது

அவரது பட்ஜெட் உரை அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் நேரலையில் ஒலிபரப்பாகும் அடுத்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியை கருதி தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொருளாதார விவகாரங்களை மையமாக வைத்து விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்றார் நலிவடைந்த பிரிவினருக்கு பயனளிக்கும் விதத்தில் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் என்றும் இது தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் முக்கிய குறிக்கோளாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

நாளை நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கக்கோரி குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கூடுதல் அமர்வு நீதிபதி திரு தர்மேந்தர் ரானா இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதித்துள்ள வூஹானிலிருந்து இந்தியர்களை அழைத்துவரும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது

பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்களும் விமானத்தில் உள்ளனர் நோய் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ள தேவையான உபகரணங்களும் எடுத்துச்செல்லப்படுகின்றன இரண்டாவது சிறப்பு விமானம் நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறது இதற்கிடையே சீனாவில் உள்ள தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று சீன வானொலியின் செய்திப்பிரிவு செய்தியாளர் இலக்கியா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

வூஹாவில் இந்திய மாணவர்கள் எல்வோருக்கும் போதமான உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து தமிழ் நபர்கள் பலர் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் சிவர் இயற்கை முறையில் தயாரிக்கும் சித்த மருந்து தகவல்களை ளங்குளடன் பகிர்ந்து கொண்டனர்

தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லையென்றும் மக்கள் பீதியடையத் தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவிலிருந்து விமான வரும் மதுரை பயணிகளிடம் விமான நிலையங்களில் தீவிர பரிசோதனை செய்யப்படுகிறது என்றார்

கோபிச்செட்டிப்பாளையத்திலும் ஈரோடு மாவட்டம் உடுமலையிலும் அமைக்கப்பட்டுள்ள கால்நடைகளுக்கான பல்நோக்கு மருத்துவமனைகளை மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர்

வரும் ஆண்டிலேயே இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

பின்னர் வலங்கைமான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் திரு காமராஜ் கலையரங்கை திறந்துவைத்து மானவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தமிழகத்தில் எம் பி ஏ எம் சி ஏ மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை மூலம் சமர்ப்பிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது விளைபாட்டுச் செய்திகள் வெலிங்டனில் இன்று நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான நான்காவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சூப்பர் ஓவரில் வெற்றிபெற்றது

இரு அணிகளும் சம நிலையில் இருந்ததால் சூப்பர் ஓவர் முறை பின்பற்றப்பட்டது